முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன கோவிட் சிறப்பு மருத்துவமனையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாளை தொடங்கிவைக்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன கோவிட் சிறப்பு மருத்துவமனையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாளை தொடங்கிவைக்கிறார்

பொதுமக்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையிலும் மாணாக்கரின் உயர்கல்வி வாய்ப்பை கருத்தில் கொண்டும் இந்நடவடிக்கை

மேலும் மாற்றுத்திறனாளிகள் கா்ப்பிணி பெண் ஊழியர்கள் பணிக்கு வருவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் பணிக்கு வராத நாட்களும் பணி நாளாகவே கருதப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது

வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் உள்ளிட்டோர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர்

பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதில் ஷியாம பிரசாத் முகா்ஜியின் வீர தீர முயற்சிகளை எடுத்துரைத்ததோடு அவரது எண்ணங்களும் சிந்தனைகளும் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு வலிமை சோப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமை உணர்விற்காகவும் தன்னுயிரை ஈந்த சிறந்த தேசிய தலைவர் என்று அமைச்சர் பிரகாஷ் ஜவ்தேக்கர் புகழாரம் சூட்டியுள்ளார் பிஜேபி தலைவர் திரு

வடமேற்கு மத்திய மேற்கு வங்க கடல் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது